திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

பிராயாக்ராஜ் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கு பரிசுகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வழங்குகிறார்

உள்ள நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது இனிவிரிவான செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் மத்திய அரசின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

விவசாயிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் சான்றிதழ்களையும் அவர் வழங்குகிறார் பின்னர் காணொலி காட்சி மூலம் விவசாயிகளிடையே கலந்துரையாடுகிறார்

இந்த திட்டத்தை மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் செயல்படுத்தும் பின்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடி கோரக்பூரில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டுகிறார் பிராயாக்ராஜ் நகரில் நடைபெற்றுவரும் கும்பமேளாவில் தூய்மைப் பணிகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கு பரிசுகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வழங்குகிறார் பின்னர் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நீராடுகிறார் அதன்பின்னர் கங்கா பந்தல் என்ற இடத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இந்தக் கூட்டத்தில் தூய்மைப் பணி தொண்டர்கள் சாதுக்கள் மடாதிபதிகள் பக்தர்கள் மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர்

பிரதமரின் உரைக்குப் பின்னர் அகன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி தனது முதல் அலைவரிசையில் ஒலிபரப்ப உள்ளது இதனை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இன்று இரவு எட்டுமணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது

இந்த திட்டம் மூலமாக சுற்றுலா வளர்ச்சி சாலை பாதுகாப்பு குறைந்த பயண நேரம் பொருளாதார உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொடக்க விழாவில் ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் திரு ஜெயராம் தாக்கூர் மத்திய அமைச்சர் திரு ஜேபி நட்டா மற்றும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சாந்தகுமார் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர்

பல ஆண்டுகளாக நிறைவேற்றாபடாமல் இருந்த பாசன திட்டங்கள் அனைத்தும் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கு முன்பு இருந்த அரசுகள் விவசாயிகளை ஒரு வாக்கு வங்கிகளாகவே பயன்படுத்தி வந்தன என்றும் அவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த தவறிவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டினார் இந்நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மகேந்திரநாத் பாண்டே ஆகியோர் கலந்து கொண்டனர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் நடைபெறும் விழாவில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைக்கிறார்

மேலும் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே உள்ள ரயில் நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு கரங்கப்பாதைகள் சென்னை எழும்பூரில் புதுப்பிக்கப்பட்ட டிக்கெட் முன்பதிவு எமயம் கிண்டி ரயில் நிலைய டிக்கெட் இரண்டாவது விற்பனை மையம் ஆகியவற்றையும் திரு பியூஷ் கோயல் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவில் உள்ள நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் போராட்டம் நடத்தினர் கூஸ்டனில் உள்ள பாகிஸ்தான் துதரகத்தின் முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது இந்தப் போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசியவர்கள் ஜெய்ஷ் ஏ முகமது அமைப்பின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பின் தலைவர் மசூத் அஸார் கைது கெய்யப்படவேண்டும் என்றும் கூறினர் டெக்ஸாஸ் அஸ்டின் தவாஸ் சான் ஆன்டனியோ மற்றும் கூஸ்டனில் உள்ள இந்தியர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நடத்தினர் இந்தப் போராட்டத்தின் போது தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசு புகலிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் சர்வதேச நாடுகள் தீவிரவாத செயலுக்கு ஆதரவு அளிக்கும் பாகிஸ்தான் அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியர்கள் கேட்டுக்கொண்டனர்

இத்தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷேக் அப்துல்லா பிள் ஷாகித் அல் நயாளின் அழைப்பை ஏற்று வெளியுறவத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் முக்கிய விருந்தினராக இந்த மாநாட்டில் கலந்துகொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாள் நடைபெறம் இம்மாநாட்டில் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தொடக்க உரை ஆற்றுகிறார் புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் பலியான நாற்பது வீரர்களுக்ஞ் அஞ்சலி செலுத்தும் வகையில் நேபாளில் உள்ள பர்ஸா மகோத்தரி மற்றும் ருபாந்தி மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் அதன் பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் இந்திய மக்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவிப்பதாக அவர்கள் கூறினர் மேலும் தீவிரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்தனர்

நேபாளில் உள்ள இந்திய துதரக அதிகாரிகள் தங்களது ஒருநாள் சும்பளத்தை புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த மத்திய பாதுகாப்புப் படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு அளிக்க முன்வந்துளளனர் இரண்டு நாள் பயணமாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று உத்தரப்பிரதேசம் செல்கிறார் லக்னோவில் கட்டப்பட்டுள்ள தனியார் அதிநவீன மருத்துவமனையை அவர் திறந்து வைக்கிறார் நாளை கான்பூரில் உள்ள தனியார் கல்லுரியில் நடைபெறும் நுற்றாண்டு விழா கொண்டாட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பின்னர் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார் சாலை விபத்தில் உயிரிழந்த அஇஅதிமுக வை சேர்ந்த விழுப்புரம் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் ராஜேந்திரள் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம்வெங்கைபா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றம் மக்களவை அவை தலைவர் சுமித்ரா மனஜன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது டிவிட்டர் செய்தியில் மறைந்த மக்களவை தொகுதி உறுப்பினர் ராஜேந்திரன் விழுப்புரம் தொகுதி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் ராஜேந்திரன் குடும்பத்தினருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கு் தனது ஆறுதலை தெரிவித்துள்ளார் புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமாக இருந்த ஜெய்ஷ் ஏ முகமது அமைப்பின் தலைமைச் செயலகத்தை கைப்பற்றவில்லை என்று தற்போது பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது இரு திணங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் அரசு பஹாவஸ்பூரில் உள்ள ஜெய்ஷ் ஏ முகமது தலைமைச் செயலகத்தை கைப்பற்றியதாக தெரிவித்திருந்தது பாகிஸ்தான் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபவாட் சவுத்ரி பதிவிட்டுள்ள வீடியோ செய்தியில தேசிய பாதுகாப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பஹாவல்பூரில் உள்ள கட்டிடத்தின் நிர்வாகத்தை பஞ்சாப் மாநில அரசு மேற்கொண்டுள்ளதுஎன்று தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் அரசின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஹாவல்பூரில் உள்ள மதரேஸ்ஃபுல் சுபீர் மற்றும் ஜமாய் இ மஸ்ஜித் சுபானல்லா என்ற கட்டிடங்களை நிர்வகிக்க நிர்வாகி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளது இதே கட்டிடத்தில் இருந்துதூன் ஜெப்ஷ் ஏ முகமது தீவிரவாத அமைப்பு செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது உலக் கோப்பை துப்பாக்கி கடும் போட்டியில் தங்கம் வென்ற அபூர்வி சாண்டிவாவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது டிவிட்டர் செய்தியில் உலக சாதனை புரிந்த அபூர்வி சாண்டிலாவின் வெற்றியானது இந்திய இளம் இளைஞர்களுக்கு ஊக்கத்தை அளிப்பதாகவும் மேலும் விளையாட்டுத்துறையில அவர்களின் ஆர்வத்தை வளர்க்க உதவும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயாள முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இந்தப்போட்டியில் குல்தீப் யாதவிற்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது

கே எல் ராகவ் உமேஷ் யாதவ் ஆகியோரும் இந்த போட்டியில் விளையாடவுள்ளனர் இரண்டாவது டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை பெங்களுருவில் உள்ள சின்னசாமி விளையாட்டரங்கில் நடைபெறுகிறது டுவள்டி டுவள்டி போட்டிகளுக்கு பின்னர் ஐந்து ஒரு நாள் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி விளையாடுகிறது